மிஷெல் ஜேம்ஸ் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை நாளை கூடும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அறிவித்துள்ளார் இதுகுறித்து நேற்றிரவு ஆளுநர் மாளிகை அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் நாளை மாலை நான்கு மணிக்கு சுட்டப்பேரவை கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எதற்காக திடீரென சட்டப்பேரவை கூடுகிறது என்ற தகவல் ஏதும் அதில் தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கள்நாடக அரசு அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய அனுமதி அளித்துள்ளதை எதிர்த்து சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இதன்காரணமாக சட்டப்பேரவை கூடுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

கஜ புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியிருக்கிறார்

புயலூல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மின் கட்டணத்தை ரத்து செய்வது குறித்து அத்துறைக்கான அமைச்ச் விரைவில் தெளிவான அறிவிப்பை வெளியிடுவார் என்று அமைச்ச் தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் கஜ புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு விரைந்து நிவாரணம் கிடைக்கவும் சீரமைப்புப் பணிகள் விரைவாக நடைபெறவும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று ககாதாரத்துறை முதன்மை செயலா் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளாா் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ஒவ்வொரு தொண்டு நிறுவனமும் வேளாண்மை மீன்வளம் என துறைவாரியாக அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முன்வரலாம் என்று கூறினார் ஆர் கே நகர் இடைத்தேர்தலின்போது வாக்காளர்களுக்கு பணம் அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறையின் அறிக்கை மீது சிபிஐ விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்க வேண்டும் என்று திழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சும்பந்தமே இல்லாதவர் தொடர்ந்த வழக்கில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய மாநில அரசு எப்படி ஒப்புக்கொண்டது எவ்வாறு என்று அவர் வினவியுள்ளார் இந்த முறைகேடுக்கு துணைப்போன காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகள் மீது குற்ற வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் கொள்கைகளால் வேளாண் பொருட்களின் உற்பத்தித் திறன் அதிகரிக்கும் என்று மத்திய நிதியமைச்சா் திரு அருண் ஜேட்லி கூறியிருக்கிறாா் மத்திய அரசு கிராமப்புற வளங்களை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்கீடு செய்து வருவதால் கிராமங்களில் மக்களின் வாழ்க்கைத்தரம் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தற்போது மத்திய அரசு செய்துவரும் முதலீடு

கடந்த நாள்கரை ஆண்டுகளில் இதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் வருங்காலத்தில் அதன் பலன்களை காண முடியும் என்றும் திரு அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார் பாம்பன் ரயில் பாலத்தின் மையப் பகுதியில் கப்பல் செல்வதற்கு ஏதுவாக திறந்து மூடும் தூக்குப் பாலம் சேதமடைந்திருப்பதால் அதளை சீரஸமக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்தப் பணி தாமதமானதால் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று சென்னை வர வேண்டிய போட் மெயில் மற்றும் சேது விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டது

இதுகுறித்து இந்திய அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று ஐக்கிய அரபு குடியரசு அவரை நாடு கடத்தி இந்தியாவிடம் ஒப்படைத்துள்ளது சிபிஐ இணை இயக்குநர் திரு சாய் மனோகர் தலைமையிலான அதிகாரிகள் அடங்கிய குழி தபாய் சென்று மிஷெல் ஜேம்ஸை அழைத்து வந்துள்ளது இன்று நீதிமன்றத்தில் அவர் ஆஜ்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

நாட்டிலேயே முதல் முறையாக நீலகிரி வன உயிரின மண்டலத்தை அரிய வன உயிரின மண்டலமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியிருக்கிறார் வனத்துறை சார்பில் உதகமண்டலத்தில் நேற்று நடைபெற்ற சுற்றுவா மேம்பாடு குறித்த கருத்து பட்டறையில் பேசிய அவர் அரியவகை வன உயிரின மண்டலத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றார் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் நீலகிரி மாவட்டத்தில்தான் பழங்குடி மக்களை முழுமையாக உறுப்பினராக கொண்ட பத்து சூழல் சுற்றுலா குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதம் பதவியில் தொடர இலங்கை உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடையை எதிா்த்து திரு மஹிந்த ராஜபக்சே மேல்முறையீடு செய்திருக்கிறார்

அமைச்சரவையை கூட்டவும் முடிவுகளை எடுக்கவும் திரு ராஜபக்சே வுக்கு தடை விதித்து நேற்று முன்தினம் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இருவரி செய்திகள் ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவது என்ற பிரிட்டன் பிரதமா் திருமதி தெரேசா மே யின் முடிவுக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினா்கள் சிலா் எதிாப்பு தெரிவித்துள்ளனா் கா்த்தா்பூர் சாலைத் திட்டத்தை தொடா்ந்து இந்தியாவுடன் வா்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை பாகிஸ்தான் வலுபடுத்தும் என்று அந்நாட்டின் நிதியமைச்ச் திரு ஆசாத் உமர் கூறியிருக்கிறார் எரிபொருள் வரி உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததையடுத்து அந்த முடிவை நிறுத்தி வைப்பதாக பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது

தெலங்கானா ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது பஞ்சாப் மாநிலம் பர்னாலாவில் தனியார் கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர்

சமையல் ளிவாயு வாடிக்கையாளர்களுக்கு மாளியம் வழங்கும் முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது கரூர் நகராட்சிக்குட்பட்ட தாந்தோணி மலையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய காவல் நிலையத்தை மக்களவைத் துணைத்தலைவர் திரு மு தம்பிதுரை திறந்துவைத்தார்

இன்று நடைபெறும் போட்டிகளில் ஜொமனி நெதாலாந்தையும் மலேசியா பாகிஸ்தானையும் எதிர்கொள்கின்றன இந்திய கிரிக்கெட் அணியின் தலைசிறந்த தொடக்க வீரர்களில் ஒருவரான கவுதம் கம்பீர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஒய்வுப்பெறுவதாக அறிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலாள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித்தொடர் நாளை அடிலெய்டில் தொடங்குகிறது